இன்றும் பாதிக்கப்பட்டன

இரண்டாவது தரவரிசைப் பட்டியலை நித்தி ஆயோக் இன்று வெளியிடுகிறது

மின்னனு வாத்தகம் தொடா்பான நேரடி அந்நிய முதலீட்டுக்கான நெறிமுறைகளை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது

புஜாரா அபாரமாக ஆடி சதம் அடித்தார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் காவிரி உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினா்களும் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி தெலுங்கு தேசம் கட்சியின் உறுப்பினர்களும் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்க்ங்களை எழுப்பினர் கணினி கண்காணிப்பு பிரச்சினையை திரணமூல் காங்கிரஸ் உறுப்பினா்கள் எழுப்பு கோஷமிட்டனா் இதன் காரணமாக கூச்சலும் குழப்பமும் நிலவியதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவித்தார் மக்களவையில் மேகதாது மற்றும் ரஃபேல் பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ாடுபட்டதான் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது தவாக் முறையில் விவாகரத்து செய்யும் நடைமுறைக்கு தடை விதிக்க வகை செய்யும் இஸ்ஸாமிய மகளிர் பாதகாப்பு சுட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று சட்ட அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சிகள் இதில் செயல்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினாா முன்னதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரும் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் பங்கேற்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் பின்தங்கிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் தொடர்பான இரண்டாவது பட்டியலை நித்தி ஆயோக் இன்று வெளியிடுகிறது நடப்பு ஆண்டில் ஜுன்மாதம் ஒன்றாம்தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இறுதிவரை மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளின் அடிப்படையில் இந்த பட்டியலை அந்த அமைப்பின் தலைமை நிர்வாகி திரு அமிதாப் கந்த் வெளியிடுகிறார் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களின் கட்டைமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இதற்கான திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தாா் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை சும்பந்தப்பட்ட கிராமங்களில் மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ராஜஸ்தான் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் நிதி

மக்களவை தேர்தலின்போது வாக்குச்சாவடி எமயங்களில் எவ்வித புகையிலை பொருள்களைவும் பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது புகையிலை கட்டுப்பாட்டு சுட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுளள்து இதனை முழுமையாக பின்பற்ற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் வாக்குச்சாவடி மையங்களில் இடம்பெறுவதை உறுதி செய்யுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாிகளுக்கு அறிவுறுத்துமாறும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மொழி வாரியான சிறப்பு நிபுணர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது இந்த திட்டத்தின்படி வெளிநாட்டு மொழியை கற்பிப்பதற்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் மொழி பெயர்ப்பாளர் உதவியாளர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தி மொழியிலிருந்து அரபிக் சீனா பிரெஞ்சு ஜப்பானிஸ ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளின் மொழிபெயா்ப்பாளராக நிபுணத்துவம் பெறும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபி அரச பதவியேற்று ஒராண்டு நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்கிறார் தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இந்த நிகழச்சியில் பங்கேற்கவுள்ள அவர் அரசின் நலத்திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் இதனை தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் அரசின் சாதனைகள் குறித்த கையேட்டினையும் திரு நரேந்திரமோடி வெளியிடவுள்ளாா்

குடியரகத்தலைவா் மாளிகையில் நாளை நடைபெறவுள்ள பாரம்பரிய வரவேற்பு நிகழ்ச்சியில் அவா் பங்கேற்கிறார் இதனை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு மத்திய நிதியமைச்ச் திரு அருண் ஜேட்லி வர்த்தகத்துறை அமைச்ன் திரு சுரேஷ் பிரபு மின்துறை அமைச்ன் திரு ஆர் கே சிங் ஆகியோருடன் பூட்டான் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார்

அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலிருந்து இந்த புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களின் பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிப்பது உள்ளிட்டவை இந்த புதிய நெறிமுறைகளில் அடங்கும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை வரத்தகர்கள் வரவேற்றுள்ளனர்

மின்னனு பண பரிவர்த்தனையில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு தொடர்பாக இந்த ஆய்வினை ரிசர்வ் வங்கி மேற்கொள்கிறது தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு எச் ஐ வி தொற்று பாதித்த ரத்தம் செலுத்தியது தொடர்பான சும்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வரும் மூன்றாம க்தேதிக்குள் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் திரு வைத்தியநாதன் திருமதி ஆஷா அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது வேளாண் திருவிழா நாமக்கல்லில் நடைபெற்று வருகிறது நாளை வரை நடைபெற உள்ள இந்த திருவிழாவையொட்டி கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

பாரம்பரிய விளையாட்டுக்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் உணவுத்திருவிழா போன்றவை இந்த திருவிழாவையொட்டி நடத்தப்படவுள்ளன தாய்லாந்து பூட்டான் பங்களாதேஷை சேர்ந்தவா்களும் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வடமாநிலங்களில பனிப்பொழிவின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது புதுதில்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை வரும் திங்கட்கிழமை வரை நான்கு டிகிரியாக இருக்கும என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசத்தின் முஷாபர் நகரில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியாக பதிவானது பஞ்சாப் அரியானா ஜம்முகாஷ்மீர் பீஹார் ஆகிய மாநிலங்களிலும் பனிபொழிவு கூடுதலாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று அதிகாலை பனிமூட்டம் காணப்பட்டது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூள்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியிள் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழபின்றி எட்டு ரன் எடுத்துள்ளது ஹாரீஸ் ஐந்து ரன்னுடனும் பிஞ்ச் மூன்று ரன்னுடனும் களத்தில் உள்ளனர்